ஸ்விட்சர்லாந்து வங்கிகளில் இந்தியர்கள் வைத்துள்ள கணக்குகள் பற்றிய விவரங்களின் முதலாவது தொகுப்பு மத்திய அரசுக்கு கிடைத்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையேயான புதிய தகவல் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் மூலம் இந்த தொகுப்பு பெறப்பட்டது வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ள கருப்புப் பணத்திற்கு எதிரான நடவடிக்கையில் வெற்றி பெற்றதைக் குறிக்கும் முதலாவது நடவடிக்கை இது

இவ்வாறு ஸ்விட்சர்லாந்தில் இருந்து இந்தியர்களின் வங்கி கணக்கு விவரங்களை இந்தியா பெறுவது இதுவே முதல்முறையாகும் இப்போது பெறப்பட்டுள்ள தகவல்கள் தற்போதைய வங்கிக் கணக்குகள் மற்றும் சென்ற ஆண்டில் முடித்துக் கொள்ளப்பட்ட வங்கிக் கணக்குகளின் விவரங்களும் அடங்கும் இத்தகை அடுத்த தகவல் பரிமாற்றம் அடுத்த செப்டம்பர் மாதம் நிகழும்

பிரகாஷ் ஜவுடேகர் தெரிவித்துள்ளார் பெரு நகரங்களில் வாகனங்கள் வெளியிடும் புகையைக் கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளது எனக் கூறிய அவர் சுற்றுவட்ட விரைவுச் சாலை அமைப்பதும் இதில் அடங்கும் என்றார் புதிய மோட்டார் வாகன சட்டத்தின் மூலம் மாசின் அளவு கட்டுப்படுத்தப் படுவதாகவும் அவர் தெரிவித்தார் பசுமை பட்டாசுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது சுற்றுச்சூழல் மாசு அடைவதைத் தடுக்க எடுக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என அவர் கூறினார் முதலாவது ரபேல் போர் விமானத்தை பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாளை பிரான்ஸ் நாட்டின் போர்ட்டோ நகரில் நடைபெறும் விழாவில் பெற்றுக் கொள்கிறார் இதற்காக அவர் இன்று பிரான்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றார்

ராஜ்நாத் சிங் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மக்ரனுடன் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு குறித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் தயாரிக்கும் தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் திரு ராஜ்நாத் சிங் உரை நிகழ்த்துகிறார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிலமைஎல்லாமே இயல்பாக உள்ளது என மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் கூறியுள்ளார்

ஜம்மு காஷ்மீரில் ஊடகங்களுக்கு எந்தவித தடையும் விதிக்கப்படவில்லை என கூறினார் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் எந்தவித பிரச்சனையும் இன்றி அனைத்து பத்திரிகைகளும் தினசரி வெளிவந்து கொண்டிருப்பதாக அவர் கூறினார் பத்திரிகையாளர்கள் அப்பகுதிக்குச் சென்று நிலமையைப் பார்த்து எழுதுவதற்கு எந்தவித தடையும் இல்லை என்று அமைச்சர் கூறினார் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மனித உரிமைகள் மீறப்படுவதாக பன்னாட்டு ஊடகங்களின் ஒரு பிரிவில் வெளியான குற்றச்சாட்டை அவர் மறுத்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது கத்துவா பூஞ்ச் ரஜோரி ஆகிய மாவட்டங்களில் பாகிஸ்தான் ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இதில் இந்திய தரப்புக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்திய வீரர்கள் தகுந்த பதிலடி கொடுத்ததாகவும் சில மணி நேரங்கள் துப்பாக்கிச் சூடு நீடித்தாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்

மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டத் திட்டமிட்டு இருப்பதை புதுச்சேரி மாநிலம் எதிர்க்கும் என முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டினால் புதுவைக்கும் தமிழகத்திற்கும் தண்ணீர் கிடைக்காது எனக் கூறினார் எனவே இந்தப் பிரச்சனையில் தனது எதிர்ப்பை பதிவு செய்ய புதுச்சேரி அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடும் என அவர் தெரிவித்தார் புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது காங்கிரஸ் கட்சியினர் வீடுவீடாகச் சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்று புதுவை பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமசிவாயம் தெரிவித்துள்ளார் வரும் நாட்களில் காங்கிரஸ் தனது பிரச்சாரத்தை மேலும் தீவிரப்படுத்தும் என்றும் அவர் கூறினார் திமுக தலைவர் திரு

முன்னதாக பாலாஜி நகரில் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சார அலுவலகம் திறக்கப்பட்டது இதில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலர் திரு சஞ்சய் தத் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமசிவாயம் மக்களவை உறுப்பினர் திரு

தேர்தல் நடத்தை விதிமுறைகளை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மீறிவிட்டார் என அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்படும் என அவர் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் புதுவை காமராஜர் நகர் சட்டமன்ற இடைத் தேர்தல் நடைபெற இருப்பதை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் திரு நாராயணசாமி அரசுக் கட்டிடமான கம்பன் கலையரங்கில் காங்கிரஸ் கட்சியின் கருத்தரங்கு ஒன்றை நேற்றிரவு நடத்தினார் அதில் பிரதமர் குறித்தும் புதுவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி குறித்தும் பேசினார் என்றும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்காக அவர் வாக்கு சேகரித்தார் என்றும் குற்றம் சாட்டினார்

வைத்திலிங்கம் தனது கடமையை மக்களுக்கு சரியாகச் செய்ய தவறி விட்டதாக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சபாநாயகர் ஆன பிறகும் திரு வைத்திலிங்கம் தனது கடமையைச் செய்யவில்லை பிறகு அவர் பதவி விலகி நாடாளுமன்ற உறுப்பினராகி விட்டார் எனக் கூறினார்

என்ஆர் காங்கிரஸ் மாநிலத்தின் ஆட்சி பீடத்தில் இருந்த போது அது மக்கள் நலனையே முன்னிலைப்படுத்தியது என்றார் அப்போது சட்டமன்ற வளாகத்திற்கு ஏராளமான மக்கள் வருவது வழக்கம் என்ற அவர் தற்போது சட்டமன்ற வளாகம் முழுவதிலும் பேரிகார்டுகள் எனும் தடுப்புத் தகடுகள் அமைக்கப்பட்டு உள்ளன சட்டமன்ற வளாகத்திற்கு செல்லும் எம்எல்ஏ க்கள் கூட தடுக்கப்படுகின்றனர் என்று திரு ரங்கசாமி கூறினார்

விக்கவாண்டி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ள நிதியை தமிழக அரசு சரியாகப் பயன்படுத்தவில்லை என்று குறை கூறினார்

மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயகுமார் தலைமையில் இது நடைபெற்றது பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்வதற்காக இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டது

செய்யும் தொழிலை தெய்வமென மதித்து தொழிலுக்குப் பயன்படுத்தும் கருவிகளையும் இயந்திரங்களையும் தூய்மைப்படுத்தி தொழில் வளம் மேலும் மேலும் சிறக்க ஆயுதபூஜை கொண்டாடினர் வீடுகள் வணிக நிறுவனங்கள் கடைகள் ஆகியவற்றில் வண்ணக் கோலமிட்டு மாவிலைத் தோரணங்கள் கட்டி சிறப்பு பூஜைகளும் நடத்தினர் வாகனங்களை சுத்தம் செய்து வாழைக்கன்று மாவிலைத் தோரணங்கள் கொண்டு அலங்கரித்து பழம் பொரி சுண்டல் ஆகியவற்றை வைத்து படையல் இட்டு மக்கள் வழிபாடு நடத்தினர் சரஸ்வதி பூஜையை ஒட்டி மாணவர்கள் பாடப் புத்தகங்களை வைத்து சரஸ்திக்கு சுண்டல் பழங்கள் கொண்டு படையல் இட்டு வழிபாடு செய்தனர் ஆயுதபூஜையை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நவராத்திரி பண்டிகையின் நிறைவு நாளான நாளை விஜயதசமி வெற்றித் திருநாளாகக் கொண்டாடப்பட உள்ளது குழந்தைகளுக்கு எழுத்தறிவிக்கும் வித்தியாரம்பம் நிகழ்ச்சி கோவில்களிலும் பள்ளிகளிலும் நாளை நடைபெறுகின்றன

தமிழகத்தின் சில இடங்களிலும் புதுவையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது